அரசு அறிவித்துள்ளது ஊரடங்கை தள்த்துவது தொடா்பாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா்

தமிழகத்தில் குணமடைந்து வருபவா்களின் சதவீதம் அதிகமாக உள்ளதால் வைரஸ் தொற்று விரைவில் கட்டுக்குள் வரும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது

தொழில்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மதுறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆவோசனை நடத்தினர் சென்னையில் இன்று நடைபெற உள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தடுப்புப் பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் விவரங்கள் குறித்தும் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்தும் இக்குழுவினா் முதலமைச்சிடம் எடுத்துரைத்தனா்

இது தொடர்பாக வல்லுநர் குழுவுடன் முதலமைச்ச் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின்போது நிதித்துறை தொழில்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைதுறை உயரதிகாரிகளும் உடனிருந்தனர்

இது தொடர்பாக தலைமச் செயலர் திரு

பேருந்து ரயில் மற்றும் விமான நிலையங்கள் பேருந்து நிறுத்தங்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் வங்கிகள் ஏடிஎம் மையங்கள் திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் பூங்காக்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் பெட்ரோல் பம்புகள் காய்கறி இறைச்சி மீன் விற்பனை மையங்கள் போன்ற இடங்களில் முகப்பில் கை கழுவும் வசதியை ஏற்படுத்துவதுடன் ஹேண்ட் சாளிடைசா் வைக்க வேண்டும்

ஒருவருக்கொருவா் குறைந்தது ஒரு மீட்டர் இடைவெளி பின்பற்ற வேண்டும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது

இருப்பினும் ஆரஞ்ச் மற்றும் பச்சை மண்டலப் பகுதிகளில் புதிய விதிமுறைகளின்படி தளா்வுகள் அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று கெய்தியாளா்களிடம் பேசிய அவா் இதற்காக மண்டல வாரியாக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார்

கட்டுப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகிக்கக்கூடிய கபகர பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கிருமி நாசினி தெளிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கு உதவ தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரகாஷ் தெரிவித்தார் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் ஆணையா கேட்டுக் கொண்டுள்ளார்

கடைசியாக சிகிச்சை பெற்றுவந்த ஒரேயொரு நோயாளியும் இன்று பூரண குணமடைந்தாா் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்ச் திரு

நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான அத்தியாவசியப் பொருட்களை வாங்குவதற்கான டோக்கள் நாளையும் நாளை மறுநாளும் வழங்கப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

காமராஜ் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்